மருத்துவப் படிப்புகளுக்கு நீட் நுழைவுத் தேர்வு வேண்டாம் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மருத்துவப் படிப்புகளுக்கான கலந்தாய்வில் போலி இருப்பிடச் சான்றிதழ் கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் எச்சரித்துள்ளார்

பெங்களூரு தொழில்நுட்ப உச்சிமாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணோலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார் ஒர்லாண்டோ சாலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்றுக்கு இந்தியாவின் பிரஜ்னேஷ் குணேஷ்வரன் முன்னேறியுள்ளார் மருத்துவப் படிப்புகளுக்கு நீட் நுழைவுத் தேர்வு வேண்டாம் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனன அவர் தெரிவித்தார் புதிய கல்விக் கொள்கை குறித்து தமிழக அரசு அமைத்துள்ள குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மருத்துவப் படிப்புகளுக்கான கலந்தாய்வில் போலி இருப்பிடச் சான்றிதழ் கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் எச்சரித்துள்ளார் சென்னையில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில்தான் மருத்துவ கலந்தாய்வு வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெறுவதாக கூறினார்

எட்டு பேர் மட்டும் கலந்தாய்வில் பங்கேற்கவில்லை

ஏழு பேர் அரசு பல் மருத்துவக் கல்லூரிகளில் சேருவதற்கான கடிதத்தைப் பெற்றனர் அரசுப் பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கான ஏழரை சதவீத உள்ஒதுக்கீட்டிற்குரிய இடங்களுக்கு தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்றும் கலந்தாய்வு நடைபெறவுள்ளது

வடகிழக்கு பருவ மழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் சென்னையில் சுரங்கப் பாதைகள் தண்ணீர் தேங்கும் தாழ்வானப் பகுதிகளை கண்டறிந்து மழழநீரை வெளியேற்ற தயார் நிலையில் பம்புசெட்டுகளை வைத்திருப்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டுடார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட தண்ணீர் தேங்கும் இடங்கள் கண்டறியப்பட்டு மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார் காற்று மாசுபடுவதை குறைக்க சூரிய சக்தியால் இயங்கும் சலவைப் பெட்டியை கண்டுபிடித்ததற்காக சூழலியலுக்கான ஸ்வீடன் நாட்டின் பெருமை மிகு விருதினை பெற்றுள்ள திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி விணிஷா உமாசங்கருக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் அந்த மாணவி நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளதாக கூறியுள்ள திரு ஸ்டாவின் இந்த கண்டுபிடிப்புக்காக மத்திய அரசின் தேசிய பாலசக்தி புரஷ்கார் விருதுக்கு அவர் பரிந்துரைக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சிதிலமடைந்த கோயில்கள் குறித்து இரண்டு வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய இந்து சுமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோயில் சீரமைப்பு தொடர்பான வழக்கு நேற்று நீதிபதிகள் திரு மகாதேவன் திரு ஆதிகேசவலு ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது கோயில் சீரமைப்புக்குழுவில் இடம்பெற்றுள்ள பெயர்களை அரசுத் தரப்பு மற்றம் இந்து சுமய அறநிலையத்துறை வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர்

மரங்களை வெட்ட மத்திய வனத்துறையினரிடமும் தமிழக அரசிடமும் ஒப்புதல் பெற்றுள்ளதாக தெரிவித்ததை அடுத்து அதற்கு நீதிபதிகள் அனுமதி வழங்கி உத்தரவிட்டனர் பெங்களூரு தொழில்நுட்ப உச்சிமாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார்

தகவல் தொழில்நுட்பம் மின்னனு உயிரி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் புதிய தொழில்நுட்பங்களின் தாக்கம் குறித்தும் இந்த மாநாட்டில் கவனம் செலுத்தப்படவுள்ளது ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஸ்காட் மோரிஸன் உள்ளிட்ட சர்வதேச அளவில் புகழ்ப் பெற்ற தலைவர்களும் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட தகவல் தொழில்நுட்ப நிபுணர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றனர் புதுமையான கண்டுபிடிப்புகளில் ஆர்வம் காட்டும் வகையில் மாணவர்களை பல்கலைக்கழகங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக்கொண்டுள்ளார் தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் நேற்று காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர் பழங்கால இந்தியாவில் கல்வியோடு ஆராய்ச்சிகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பலதரப்பட்ட சமூகத்திலிருந்து வருகை தரும் மாணவர்களுக்கு ஜவஹர்வால் நேரு பல்கலைக்கழகம் கமமான வாய்ப்பை வழங்குவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதில் பல்கலைக்கழகங்களின் முதன்மையான பணியை எடுத்துரைத்தார் லண்டன் அருங்காட்சியகத்திலிருந்து மீட்கப்பட்ட ராமர் லட்சுமணர் சீதாதேவி சிலைகளை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் சிங் பட்டேல் தமிழக அரசின் சிலை கடத்தல் தடுப்புப் பிரிவிடம் ஒப்படைத்தார் தில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர்

வறுமைக்கோட்டிற்குக் கீழ் வசிக்கும் மக்களுக்கு உணவு பாதுகாப்பு அளிக்கும் ஏழைகளுக்கான பிரதமரின் நலத்திட்டம் நீலகிரி மாவட்டத்தில் முழுமையாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார் உதகமண்டலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் குமரிக் கடல் பகுதியில் நிலவும் மேலடுக்கு கழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒருசில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழழ பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி லக்ஸம்பர்க் பிரதமர் திரு சேவியர் பெட்டல் இடையிலான மெய்நிகர் உச்சிமாநாடு இன்று நடைபெறவுள்ளது

கோவா மாநில முன்னாள் ஆளுநர் திருமதி மிருதுளா சின்ஹா மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

ஒர்வாண்டோ சாலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு இந்தியாவின் பிரஜ்னேஷ் குணேஷ்வரன் முன்னேறியுள்ளார் அமெரிக்காவில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய கற்றில் சீன தாய்பெய் வீரர் போட்டியின் இடையிலேயே விலகிக்கொண்டதால் குணேஷ்வரன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது